அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அமிர் ஹட்டாமியை சந்தித்து பேசுகிறார்

விதிக்கப்படவில்லை என்றும் புதிதாக ஆட்களை எடுக்க தடை விதிக்கப்படவில்லை என்றும் மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது

அடிப்படையில் தேர்வு நடத்தப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

கே

செங்கோட்டையன் கூறியுள்ளார் வங்கக் கடலில்இந்தியா ரஷ்யா கடற்படையினர் கூட்டுப் பயிற்சி ஒத்திகையில் ஈடுபட்டனர்

ரஷ்யாவில் மூன்று நாள் பயணம் மேற்கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தமது மாஸ்கோ பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் சென்றடைந்தார் அங்கு அவர் ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அமிர் ஹட்டாமியை இன்று சந்தித்து இருதரப்பு பாதுகாப்பு உறவுகள் குறித்து விவாதிக்க உள்ளார்

கஜஸ்தான் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்தியா விவாதித்ததாக திரு ராஜ்நாத்சிங் டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்ச்களையும் திரு ராஜ்நாத்சிங் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு மூன்று நாள் பயணமாக ரஷ்பா தலைநகர் மாஸ்கோ சென்றிருந்த அவர் இந்த கூட்டத்திற்கு இடையே ரஷ்பா சீனா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களை சந்தித்து பேச்சு நடத்தினார் மத்திய அரசு துறைகளில் காலிப் பணியிடங்களை நிரப்புவதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் புதிதாக ஆட்களை எடுக்க தடை விதிக்கப்படவில்லை என்றும் மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது பணியாளர் தேர்வாணையம் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் உள்ளிட்டவற்றின் மூலமாக வழக்கமாள ஆட்சேர்ப்புப் பணிகள் நடைபெறும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் செலவினங்களை குறைப்பது தொடர்பாக செலவினத்துறை வெளியிட்ட சுற்றறிக்கை தொடர்பாக வெளிவந்த செய்திகளை அடுத்து இவ்வாறு மத்திய நிதியமைச்சகம் விளக்கமளித்துள்ளது புதிய பணியிடங்களை தோற்றுவிப்பதில்லை என்ற சுற்றறிக்கையை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது நாடுமுழுவதும் வேலையின்மை அதிகரித்துள்ளதாகவும் எனவே காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதோடு புதிய பனியிடங்களையும் தோற்றுவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் விரைந்தா தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ராஜீவ் கக்வா கேட்டுக் கொண்டுள்ளார்

நிதி நெருக்கடி காரணமாக ஏற்கனவே தனியார் துறையிளர் ஆட்குறைப்பு செய்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

யாதவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று காணொலிக் காட்சி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்வுகள் முதல்முறையாக கனிணி அடிப்படையில் நடைபெறும் என்று கூறினார்

இத்திட்டத்திற்கான வழித்தடம் மற்றும் வடிவமைப்புக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள் இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின்கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று முப்படைகளின் தலைமைத் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கூறியுள்ளார் பாதுகாப்பு கல்விக் கழகம் ஏற்பாடு செய்திருந்த காணொலி காட்சி வாயிலாள கருத்தரங்கில் நேற்று உரையாற்றிய அவர் உலகம் முழுவதும் மாறிவரும் சூழலில் அண்டை நாடுகளுடனான் எல்லைகளையும் சர்வதேச எல்லைகளையும் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிகளையும் பாதுகாப்பது மட்டுமல்ல விண்வெளியையும் பாதுகாப்பது அவசியம் என்று கூறினார் அமெரிக்காவுடனான உறவுகள் வளர்ந்து வருவதாக குறிப்பிட்ட திரு ராவத் ரஷ்யாவுடனான பாரம்பரிய உறவுகள் தொடர்வது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார் வருங்காலத்திற்கான பாதுகாப்பு சாதனங்கள் புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் தரமானதாகவும் திறன் வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் வடக்கு காஷ்மீரில் நவ்காம் பகுதியில் பாகிஸ்தான் துருப்புகள் திடீரென நேற்று தாக்குதல் நடத்தியதில் ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணம் அடைந்தார் இரண்டு பேர் காயமடைந்தனர் முன்னதாக நேற்று சண்டை நிறுத்ததை மீறி பாகிஸ்தான் துருப்புக்கள் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்திய நிலைகள்மீது தாக்குதல் நடத்தின அப்போது ராணுவத்தினரும் உரிய பதிலடி கொடுத்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன

சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த ஆவோசனைக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாகவும் மருத்துவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தெரிகிறது

எடப்பாடி பழனிசாமி இவ்விருதுகளை வழங்கவுள்ளதாகவும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே

செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

பூமிக்கு அடியில் பதிக்கப்பட்டிருந்த எரிவாயு குழாயிலிருந்து வெளியேறிய வாயு காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை தொழுகையின்போது ஆறு குளிர்சாதனங்கள் வெடித்தன

வங்கக் கடலில் நேற்று இந்தியா ரஷ்யா கடற்படையினர் கூட்டாக பயிற்சி ஒத்திகையில் ஈடுபட்டனர் இரு நாடுகளின் கடற்படைகளிடையே ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையில் இந்தப் பயிற்சிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இந்தியா ரஷ்பா கடற்படைகளுக்கு இடையே நீண்டகாலமாக உக்தி சார்ந்த உறவுகள் நீடிப்பதாக இந்தப் பயிற்சிக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கடற்படையின் செய்தி தொடர்பாளர் கமாண்டர் விவேக் மாத்வால் கூறினார் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளைக் கொண்ட பயிற்சி ஹெலிகாப்டர்களைக் கொண்டு நடுக்கடலில் சாகசகத்துடன் கூடிய பயிற்சிகள் ஒரு கப்பலிலிருந்து மற்றொரு கப்பலுக்கு வீரர்கள் செல்லுதல் உள்ளிட்ட பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த ஒத்திகையில் இந்தியாவின் ரன் விஜய் சக்தி ஆகிய போர்க் கப்பல்கள் கலந்து கொண்டன

சர்வதேச போட்டிகளுக்கு தொடர்ந்து நமது வீரர் மற்றும் வீராங்கனைகள் பயிற்சி பெறும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார்

விளையாட்டு வீரர்களை திறமைமிக்கவர்களாக உருவாக்குவதில் பயிற்சியாளர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அவர் கூறினார்